சந்திரயான் இரண்டு விண்கலத்தின் தரையிறங்கும் லேண்டர் கருவி ் இன்று நள்ளிரவுக்குப் பின் நிலவில் கால் பதிக்க உள்ளது இந்த நிகழ்வு கோடிக்கணக்கான மக்களிடையே ஆர்வத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாக இதனை நேரடியாக பார்வையிட உள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அமெரிக்காவின் சான்பிரான்ஸிஸ்கோ நகரில் வெளிநாடுவாழ் இந்திய தொழில் அதிபர்களை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சந்தித்து தமிழகத்தில் முதவீடு செய்வதற்கான ஆவோசனை நடத்தினார்

ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது

விண்கலத்தின் தரையிறங்கும் கருவியான விக்ரம் வெற்றிகரமாக இயக்கப்பட்டு இன்று நள்ளிரவுக்கு பின் நிலவின் மேற்பரப்பில் இறங்கும் என்று இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் கூறியுள்ளார் தரையிறங்கும் கருவியான விக்ரமில் இருந்து ஆய்வு செய்யும் ப்ரக்யான் கருவி சந்திரனின் நிலபரப்பை தொடுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் உன்னிப்பாக கவனித்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் தூர்தர்ஷன் மற்றும் இஸ்ரோ இணையளத்தில் நேரடியாக ஒளிபரப்பப்படும் என்றும் சமூக வலைதளங்கள் மூலமாக காண்பதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் சிவன் கூறினார் இந்தியாவின் அறிவியல் திறனுக்கும் இந்தியர்களுக்கு பெருமை சேர்க்கவும் சந்திரயான் இரண்டு விண்கலம் தனது பணியை துல்லியமாக மேற்கொள்ளும் என்று எதிர்பார்ப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலகமே இந்தியாவை வியந்து பார்க்கும் அளவிற்கு சந்திரயான் இரண்டின் நிகழ்வு கோடிக்கணக்கான மக்களிடையே ஆர்வத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாக டுவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் கூறியுள்ளார் இந்த சிறப்பான தருணத்தில் மாணவர்களுடன் இந்த அரிய நிகழ்வை காண்பதற்கு காத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் பெங்களுருவில் உள்ள இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் செயற்கைக்கோள் கட்டுப்பாட்டு மையத்தில் ஏராளமான விஞ்ஞானிகளும் பத்திரிக்கையாளர்களும் அறிவியல் ஆர்வலர்களும் இந்த நிகழ்வை காண்பதற்கு கூடியுள்ளனர் நிலவில் இறங்கிய பின்னர் ஷில்லாங்கில் உள்ள சேர்ந்திசை குழுவினர் பாடியுள்ள வந்தே மாதரம் என்ற பாடல் நிலவில் இசைக்கப்படும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது

இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள்

வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்ற அவரது கனவு நனவாகும் வகையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் தலைமையில் இன்னும் சில மணி நேரங்களில் உலக அரங்கில் இந்தியா வரலாறு படைக்க உள்ளது பெருமைக்குரியதாகும் அமெரிக்காவுக்கு அரசு முறை பயணமாக சென்றுள்ள முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சான்பிரான்ஸிஸ்கோ நகரில் இந்திய தொழில் அதிபர்களை இன்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார் வெளிநாடுவாழ் தமிழர்கள் மற்றும் பிற முதலீட்டாளர்களிடமிருந்து தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான ஆலோசனை அவர் மேற்கொண்டார் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் பேட்ரிகள் எரிசக்தி உற்பத்தி மற்றும் சேமிப்பு போன்றவற்றை மேற்கொள்ளும் நிறுவனங்களை அவர் இன்று பார்வையிட்டார் மாநில அமைச்சர்கள் திரு எம் சி சும்பத் திரு ஆர் பி உதயகுமார் திரு கே டி ராஜேந்திரபாவாஜி மற்றும் பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர் தமிழகத்தில் டெங்கு மற்றும் தொற்று நோய் தடுப்பு குறித்த ஆய்வுக் கூட்டம் உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தலைமையில் இன்று நடைபெற்றது மாநிலம் முழுவதும் உள்ள நீர்நிலைகளை கண்காணிக்கவும் கொசு உற்பத்தியாகும் ஆதாரங்களை கண்டுபிடித்து அவற்றை அகற்றவும் இக்கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இக்கூட்டத்தில் கொசு ஒழிப்புக்காக பயன்படுத்தப்படும் புகை இயந்திரங்கள் போதுமான அளவில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் கொசு உற்பத்தியாகும் இடங்களை கண்டறிந்து அதற்கான மருந்துகளை பயன்படுத்தி சுத்தப்படுத்துவதற்கு வலியுறுத்தப்பட்டது கர்நாடகாவில் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதையடுத்து தமிழகத்திற்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது ஜகேனக்கல்லில் காவிரி ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதையடுத்து பரிசல் இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது

உதகையில் பில்லூர் அணை மீண்டும் நிரம்பியுள்ளதால் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அப்பகுதிகளில் சுற்றுலா மேற்கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் திரையரங்குகளில் ஆன்லைன் மூலம் டிக்கெட் வாங்குவது தொடர்பான இறுதி முடிவு இன்னும் ஒரு வாரக் காலத்திற்குள் எடுக்கப்படும் என்று செய்தித்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த விவகாரம் தொடர்பாக திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றி இருப்பதாக தெரிவித்தார் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற மத்திய அரசின் திட்டத்தை தேசிய அளவில் சிறப்பாக செயல்படுத்தியதற்காக நாமக்கல் மாவட்டத்திற்கு மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகத்தின் விருது கிடைத்துள்ளது தில்லியில் இன்று நடைபெற்ற விழாவில் அத்துறைக்கான அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி இந்த விருதை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆசியா மரியத்திடம் வழங்கினார்

திருவள்ளுர் மாவட்டத்தில் இ செலான் மூலம் விதிக்கப்பட்ட அபராதத்தை கட்டத் தவறினால் ஒட்டுநர் உரிமம் புதுப்பிக்க முடியாது என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அரவிந்தன் கூறியுள்ளார்

ஐந்து போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஐந்துக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா ஏ அணி வென்றுள்ளது